நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார்

அகமதாபாத் மற்றும் ஆக்ராவில் சிறப்பான வரவேற்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது

செய்திருப்பதுபாராட்டுக்குரியது என குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார்

முன்னேறியுள்ளார்

நாட்டு மக்களுடன் தமது எண்ணங்களை அகில இந்திய வானொலி மூலம் பகிர்ந்தகொள்ளும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய பிரதமா் அண்மையில் தில்லியில் நடைபெற்ற உகைவினைப் பொருட்களின் கண்காட்சி பற்றி குறிப்பிட்டார் நாட்டின் கலை கலாச்சாரத்தோடு இணைந்து கைவினைஞர்களின் குறிப்பாக பெண்களின் தன்னிறைவுக்கு மக்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார் நாட்டின் விசாலத்தன்மை கலாச்சாரம் பாரம்பரியம் உணவு பழக்கங்கள் பன்முகத்தன்மை ஆகியவற்றை கொண்டிருந்த இந்த கண்காட்சியை பார்வையிட்ட தமது அனுபவத்தை அவர் விவரித்தார் கடந்த மூன்று ஆண்டுகளில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி காரணமாக சுமார் மூன்று இலட்சம் கைவினைஞர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிருப்பதாக அவர் குறிப்பிட்டார் ஒரே இந்தியா உள்ளத இந்தியா என்ற கோட்பாட்டை செயல்படுத்த எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் நாட்டின் பிற பகுதிகளுக்கு பயணம் செய்வதை வழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் அழைப்பு விடுத்தார் கற்றது கை மண்ணளவு கல்லாதது உலகளவு என்ற மகத்துவம் வாய்ந்த பெண் புலவர் ஒளவையாரின் பாடல் வரிகளுக்கேற்ப நமது நாட்டின் பல்லுயிர்தன்மை அற்புதமான களஞ்சியமாக திகழ்கிறது என்றும் இதனை பாதுகாத்து பாரமிப்பு செய்வதோடு ஆய்வும் மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் புலம்பெயர் பறவை இனங்கள் குறித்த அமைப்பிற்கு அடுத்த மூன்று ஆன்டுகளுக்கு இந்தியா தலைமை வகிக்கும் என்பதால் இந்த சந்தா்ப்பத்தை எவ்வாறு பயன்படுத்தி கொள்வது என்பது பற்றி ஆலோகனைகள் தெரிவிக்குமாறும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் அறிவியல் உணர்வை மாணவர்களிடமும் இளைஞர்களிடமும் அதிகப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து விண்கலங்கள் ஏவப்படுவதை நேரில்காண செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகளை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ள அனைத்து பள்ளிகளின் முதல்வர்களும் ஆசிரியர்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இந்தியாவில் உற்பத்தி என்பதன் சாதனைக்கு எடுத்துக்காட்டாக விமானங்கள் இயக்குவதற்கு டேராடுனில் உள்ள இந்திய பெட்ரோலியக் கழகம் மற்றும் சிஎஸ்ஐஆர் விஞ்ஞானிகள் உயிரி எரிபொருள் உருவாக்கி இருப்பதை பிரதமர் எடுத்துரைத்தார் தாவர எண்ணெயில் இருந்து உருவாக்கப்பட்டுள்ள உயிரி எரிபொருள் கரியமிலவாயு வெளியேற்றத்தை குறைப்பதற்கு பயன்படுவதோடு கச்சா எண்ணெய் இறக்குமதி செலவையும் குறைக்கும் என்று பிரதமா் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார்

இளம் வயதிலேயே நடக்கும் திறனை இழந்த மாற்றுத்திறனாளி சல்மான் என்பவரின் சுயதொழில் முயற்சி பற்றி குறிப்பிட்ட திரு

அடுத்த மனதின் குரல் நிகழ்ச்சிக்காள காலத்திற்குள் தேர்வு எழுதி முடித்திருக்கும் தேர்வு எழுத தயாரிப்பில் இருக்கும் மாணவர்களுக்கு பிரதமர் வாழ்த்துகள் தெரிவித்தார் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு

ஒரு வட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் பிரதமா் திரு நரேந்திரமோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப்பும் மேடையை பகிர்ந்து கொள்கிறார்கள் இந்தியாவில் இரண்டு நாள் பயணம் மேற்கொள்ளும் திரு டிரம்ப் முதல்கட்டமாக நாளை மாலை அகமதாபாத் வரவிருக்கிறார் அவருக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன நாளை மற்றாள் ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலில் திரு டிரம்ப்பை வரவேற்கும் நிகழ்ச்சிக்காள ஏற்பாடுகளும்முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன சாலையோரப் பகுதிகள் அலங்கரிக்கப்பட்டு சுவர்களில் அழகிய ஒவியங்கள் தீட்டப்படுகின்றன தாஜ்மஹாலின் முன் பகுதியில் உள்ள புல்வெளியில் அழகிய மல்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது

டிரம்ப்பும் அவரது குடும்பத்தினரும் தாஜ்மஹாலில் செலவிட உள்ளனர் அமெிக்க அதிபரின் இந்திய வருகையின் போது பொருளாதாரம் ளரிசக்தி உள்ளிட்ட முக்கிய துறைகளில் கவனம் செலுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பயங்கரவாத எதிா்ப்டு இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் அமைதி மற்றும் வளத்தை உறுதி செய்தல் இந்தியா அமெிக்கா இடையேயான உறவுகளை வலுப்படுத்துதல் அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் வருகையின் போது இந்திய தலைவர்களுடனான சந்திப்பில் முக்கிய இடம்பெறும் இதற்கிடையே இந்திய பிரதம் திரு நரேந்திரமோடியும் அமெரிக்க அதிபர் திரு டொனாஸ்ட் டிரம்ப்பும் கடந்த ஒராண்டு காலத்தில் நான்கு முறை சந்தித்து இருபெரும் ஜனநாயக நாடுகளுக்கிடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்தி இருப்பதாக வெள்ளை மாளிகை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

நாளை டிரம்ப் இந்தியாவுக்கு வருவதும் அகமதாபாத்தில் நடைபெறும் வரவாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதும் நமக்கு கிடைத்த பெருமை என அவர் டுவிட்டரில் தெரிவித்துள்ளார் பொதுமக்களை நீதி எளிதாக சென்றடையும் வண்ணம் பல்வேறு சீர்திருத்தங்களை உச்சநீதிமன்றம் செய்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று நடைபெற்ற சர்வதேச நீதித்துறை மாநாட்டின் நிறைவு நாள் விழாவில் கலந்துகொண்டு பேசிய அவர் இதை தெரிவித்துள்ளார்

இதன்படி இந்த மாதம் ராணுவத்தில் பெண்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் தென்கொரியாவில் கொரோனா வைரஸின் பாதிப்பு அதிகரித்துள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு மூன் ஜே இன் தெரிவித்துள்ளார் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பது குறித்து தென்கொரியாவில் ஆலோசனைக்கூட்டம் நடைபெற்றது

ஈரானுக்கு செல்லும் குவைத் ஏர்வேஸ் விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன உள்ளுர் மொழிகளுடன் வேலை வாய்ப்பை உருவாக்க அனைத்து மாநில அரசுகளும் முனவரவேண்டும் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் என தெலங்கானா மாநிலம் வாரங்கலில் ஏ வி வி கல்வி நிறுவனத்தின் பிளாட்டினம் ஜூப்ளி விழாவை தொடங்கிவைத்துப் பேசிய அவர் தாய் மொழியை வளர்க்கும் வகையில் உள்ளூர் மொழியுடன் கூடிய வேலைவாய்ப்பை உருவாக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்கவேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிர்வாகத்தில் இந்திய மொழிகளை பயன்படுத்தவேண்டியது அவசியம் என கூறிய அவர் இது நிர்வாகத்தடன் மக்களை இணைப்பதற்கும் மொழி வளத்தை பாதுகாப்பதற்கும் உதவும் என்று தெரிவித்தார்

இளைஞர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகள் வழங்குவதற்கான அறிவிப்பும் வெளியிடப்படும் என அவர் கூறினார்

முன்னதாக ஜம்முவில் முன்னணி மருந்து தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் அரசுக்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது

ஆறு கிலோ மீட்டர் ஆழத்திற்கு நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெஹ்ரான் பல்கலைக்கழக புவியியல் மையம் தெரிவித்துள்ளது ஆசிய மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இதேந்தர் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்